குவஹாத்தியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இதற்கான முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மாநில நிதியமைச்சர் திரு வழிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோர் பங்கேற்கின்றனர்

நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது இந்த கூட்டத் தொடரை கமூகமாக நடத்துவதை உறுதி செய்ய இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வாவும் அனைத்து கட்சி கட்சி கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் இதேபோல் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு வெங்கய்யா நாயுடுவும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவை நடவடிக்கைகளையும் சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த இரு கூட்டங்களின்போது அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள்

தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முழுமையான சுட்டப்பூர்வ கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம் ஆகியவற்றின் தலைவர்கள் புதிய திருத்தத்தின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் சிறுபாண்மையினர் ஷெடியூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் மகளிர் நல அணையங்களின் தலைவர்கள் ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு எச் எல் தத்து தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஆணையத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடியரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராள தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இன்று நடத்தப்போவது இல்லை என ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது இந்த வாக்கெடுப்பு மார்ச் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு தாமதமாகியுள்ளது இந்தியாவின் ராஜ தந்திர நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன பிரஸல்சிற்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் கருத்துக்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெற்றவின் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்து விவாதிக்க உலக சுகாதார அமைப்பின் அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது

இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகளின் அரககள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் நோய் கண்டறியும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் இணைந்து பணியாற்றி வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது

சீனாவில் பரவி வரும் கொரோணா வைரஸ் தொற்று குறித்து மக்கள் எச்சிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அங்கிருந்து வரும் பயணிகளின் உடல் நலன் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக க்காதாரத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் நோய்த்தொற்று தடுப்பு குறித்தும் சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலை குறித்தும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியள் பிரதேசங்களில் உள்ள உயரதிகாரிகளுடன் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சிறப்பு செயல் திரு சஞ்ஜீவ் குமார் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்

இதுவரை நாட்டில் யாருக்கும் இந்த வைரஸ் தொற்று இருப்பதாக கண்டறியப்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்வர்தன் கூறியுள்ளார்

இதனிடையே சீனாவின் ஹுபே மாகாணத்திவிருந்து இந்தியர்களை திருப்பி அழைத்து வர இரண்டு விமானங்களை இயக்க அனுமதிக்குமாறு மத்திய அரசு சீனாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளது முருகன் தனா தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்தறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

மகாராஷ்டிராவின் கச்ரோனி மாவட்டத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயணபூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக காவல்துறையினர் கூறினர் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து வெளியேறவதற்கான பிரக்ஸிட் உடன்படிக்கை ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது

பிரிட்டன் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறினாலும் இந்த ஆண்டு இறுதிவரை அதன் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கேற்கும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறும் முதல் நாடாக பிரிட்டன் உள்ளது

தேசிய காவல்துறை அமைப்புகள் தொடர்பான புள்ளி விவர தகவல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார்

இந்த வெளியீட்டை ஆய்வு செய்த அமைச்சர் இது மிகச் சிறந்த பணி என்று பாராட்டு தெரிவித்தாா்

வாடிக்கையாளர்கள் அடையாள சரிபார்ப்பு நடைமுறையான கே ஒய் சியை முறையாக பின்பற்றாததன் காரணமாக எச் டி எப் சி வங்கிக்கு ரிசர்வ் வங்கி ஒரு கோடி ருபாய் அபராதம் விதித்துள்ளது

உலகிலேயே அதிக உயரத்தில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியை நடத்தி நேபாளம் புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது

கற்றுலாவை மேம்படுத்தும் நேபாள அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது

இன்றைய தினம் தியாகிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு அவரின் நினைவிடம் அமைந்துள்ள தில்லி ராஜ்காட்டில் சர்வ மத பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

காசா எல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் படை பலத்தை அதிகரிக்கப்போவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டதற்கு பாலஸ்தீனம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எளினும் இது குறித்த விவரங்கள் எதையும் இஸ்ரேல் ராணுவம் விரிவாக வெளியிடவில்லை இதளிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பின் இத்திட்டத்திற்கு எதிராக காஸா பகுதியில் சிறிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன

மெல்போர்னில் இதற்கான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்வாந்தின் ரோஜர் ஃபெடரரும் செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச்சும் மோதுகின்றனர்